குஜாத் மாநிலத்தின் மூத்த காங்கிரஸ் தலைவா் திரு அப்லேஷ் தாகூர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இஸ்ரேலில் நடைபெற்ற தேர்தலில் பிரதமா் திரு பெஞ்சமின் நேதன்யாகு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது

இதற்கான வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது

இடதுசாரி தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன

மக்களவை தேர்தலுடன் ஆந்திரா அருணாச்சலப் பிரதேசம் சிக்கிம் மாநில சுட்டப்பேரவை தேர்தல்களும் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது

உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் கவுதம புத்தா நகர் பாக்பாட் சகரான்பூர் மீரட் முசாபா நகர் பிஜ்னோர் மற்றும் கைரானா மக்களவை தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது

மேற்குவங்க மாநிலத்தில் கூச்பெகாா் அலிப்பூர்தூா் ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதைபொட்டி அசாம் ஒட்டிய எல்லைப்பகுதிகளிலும் பூடாளை ஒட்டிய சர்வதேச எல்லையிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு மற்றும் பாராமுல்லா மக்களவை தொகுதிகளில் முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப்பதிவின் போது அனைத்து தொகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதற்றமானவை என கண்டறியப்பட்ட பகுதிகளில் நேற்று கொடி அணிவகுப்பும் நடைபெற்றது இன்று தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வாக்காளர் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுணில் அரோரா கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலி செய்தியாளரிடம் பேசிய அவர் ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டியது அவசியம் என்றார் இன்று தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிப்பரப்பட்படும் இரு தொலைக்காட்சி தொடர்களின் தயாரிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் வகையில் மத்திய அரசின் திட்டங்களை பாராட்டி அந்த தொடர்களில் தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி புகார் தெரிவித்திருந்ததையடுத்து அது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி அதன் தயாரிப்பாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அசாமில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் கமால்பூர் மற்றும் சில்சாரில் நடைபெறும் பேரணிகளில் பங்கேற்ற அவர் உரையாற்றுகிறார் அசாம் மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு பிஜேபி தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர் குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியிள் மூத்த தலைவரான திரு அப்லேஷ் தாகூர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சியில் தம்மை அவமதிக்கும் விதமாக பல சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் தமக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு அமித் ஜவுடாவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் பிஜேபியில் இணைய போவதில்லை என்று திரு அப்லேஷ் தாகூர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அதை தொடர்ந்து கட்சியின் தேசிய செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமீன் நேதன்யாகு தேர்தலில் வெற்றிப்பெற்றதையடுத்து ஐந்தாவது முறையாக பிரதமராக பதவி எற்க உள்ளார் அவரை எதிர்த்துப்போட்டியிட்ட முன்னாள் தலைமை ரானுவ தலைமை தளபதி திரு பென்னி கன்கக்கும் திரு நேதன்யாகுவுக்கும் கடும் போட்டி நிலவியது இந்நிலையில் நேதகுயாகுவின் வெற்றியை தாம் ஏற்பதாக திரு பென்னி கன்ஸ் கூறியுள்ளார்

இதையடுத்து திரு நேதன்யாகு தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது இஸ்ரேலில் நடைபெற்ற தேர்தலில் திரு பெஞ்சமின் நேதன்யாகுவின் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரு பெஞ்சமின் நேதன்யாகு இந்தியாவின் சிறந்த நண்பராக திகழ்கிறா் என்று டிவிட்டரில் பிரதமா் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அவரது தலைமையில் கீழ் இரு தரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார்

இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் நடைமுறையில் இருந்த எட்டு சதவீத வட்டிவீதம் நடப்பு நிதியாண்டில் முதல் காவாண்டிலும் தொடரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

விண்வெளியில் உள்ள கருந்துகள்களின் புகைப்படம் முதல் முறையாக வெளியாகியுள்ளது

இச ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்துக்கட்டுபாடுகள் தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது மும்பையில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது